தமிழக கடலோர மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளுக்கு அனைவரும் மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டுமென முதலமைச்சர் திரு

குடியரசுத்தலைவர் திரு

கன்னியாக்குமரி தூத்துக்குடி ராமேஸ்வரம் இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய இணை அமைச்சர் திரு

புக்காரெஸ்ட்டில் நடைபெறும் உலக இளையோர் மல்யுத்த போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் ரவிகுமார் ஐப்பானின் டோஷி ஹாரோவை எதிர்கொள்கிறார்

சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாதிக்கப்பட்ட இடங்களை நாளைமறுநாள் தாம் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார்

இதற்காக வாழை தென்னை நெல் மற்றும் இதர பயிர்களின் சேதம் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் சேத விவரங்கள் குறித்த முழு அறிக்கை கிடைத்தபின் மத்தியஅரசிடம் உரிய நிவாரண நிதி கோரப்படும் என்றார்

இதேபோல் முழுமையாகவும் பகுதியளவும் சேதமடைந்த குடிசை வீடுகள் ஒட்டு வீடுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என கூறினார்

அன்பழகன் திரு

சம்பத் திரு பெஞ்சமின் தஞ்சை மாவட்டத்திற்கு கே

செங்கோட்டையன் உடுமலை ராதாகிருஷ்ணன் கடம்பூர் ராஜு ஆகியோரும் திருவாரூர் மாவட்டத்திற்கு திரு செல்லூர்

ராஜு திரு

ராஜேந்திரபாலாஜி ஆகியோரும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திரு

கருப்பணன் திரு

விஜயபாஸ்கர் திரு

சுனில் பாலிவால் திருமதி அமுதா திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஸ்டாலின் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டார்

வாய்ஸ் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலைகளில் நவீன இயந்திரங்கள்மூலம் சாய்ந்த மரங்களை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மின்வாரிய அலுவலர்கள் சாய்ந்த மின் கம்பங்களை சீரமைத்து மின் தொகுப்புடன் இணைக்கும் பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே வங்கக்கடல் ஒரத்தில் உள்ள வேதாரண்யம் பகுதி அத்தியாவசிய பொருட்களான குடிநீர் மெழுகுவர்த்தி பெட்ரோல் போன்றவைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்தவாரம் நடைபெறவுள்ள போட்டித் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

தமிழகத்தில் அரசு பள்ளியை மூடும் எண்ணம் இல்லையென மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்

இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையின் அடிப்படையில் ஆசியான் நாடுகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் குடியரசுத் தலைவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் இந்தியா வியட்நாம் நாடுகளுக்கிடையே நீண்டகால உறுதியான கலாச்சார பாரம்பரிய பிணைப்புகள் உள்ளநிலையில் குடியரசுத் தலைவரின் இந்தப்பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என தெரிகிறது

கன்னியாக்குமரி தூத்துக்குடி ராமேஸ்வரம் இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய கப்பல் சாலை போக்குவரத்து நிதித்துறை இணை அமைச்சர் திரு

கப்பலோட்டிய தமிழன் வ

பாதிப்புகள் குறித்த ஆய்வறிக்கை கிடைத்தபின் மத்தியஅரசு உரிய இழப்பீடு வழங்கும் என்றும் தேவைப்பட்டால் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்

சி மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திரு முத்துராமலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மஹாசமுண்டில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநிலத்தின் வளர்ச்சியே தமது முக்கிய குறிக்கோள் என்றார் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பிரபல கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத்சிங் சித்து இன்று ஆதரவு கோருகிறார்

நிர்மலா சீதராமன் பேரிடர் காலங்களில் மீட்பு நிவாரண நடவடிக்கைகளில் இந்திய கடலோர காவல்படையின் பங்கு அளப்பரியது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

சுரேஷ்பிரபு நாட்டின் மின்னணு வர்த்தக கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு